நரேந்திர மோடி இன்று தொடங்கினார்

அருண் உத்தரவிட்டுள்ளார்

பீகார் மாநில சட்டமன்றத் தேர்தல் பிரசாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கினார் சசாரம் என்ற இடத்தில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பீகார் அரசு எடுத்த நடவடிக்கைகள் சிறப்பானவை என்றும் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் சிலர் அரசின் திட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை கூறி மக்களை தவறான திசையில் வழி நடத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பீகாரில் சசாராம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு நித்திஷ் குமாரும் கலந்து கொண்டார் பின்னர் பகல்பூர் என்ற இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் பீஹாரில் முந்தைய ஆட்சியாளர்கள் மாவோயிஸ்டுகளை ஆதரித்து மாநிலத்தில் குற்றங்களை இழைத்து கொள்ளையடிப்பதை வாடிக்கையாகக் கொண்டிருந்தனர் என்றும் குற்றம் சாட்டினார்

காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல் காந்தியும் பீஹாரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்கினார் அங்கு நவாடா மாவட்டத்தில் ஹிசுவா என்ற இடத்தில் தனது பிரச்சாரத்தைத் தொடங்கிய அவர் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டது என்று குற்றம் சாட்டினார்

அருண் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுகளுக்கு மட்டுமே மருந்து மாத்திரைகளை தர வேண்டும் என புதுச்சேரியில் இயங்கும் மருந்துக் கடைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் அறிவுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்களில் சிலர் கொரோனா அறிகுறி இருந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்துக் கொள்ளாமல் சுயமாக மருத்துகளை எடுத்துக் கொள்வதால் கொரோனா வைரஸ் அதிக அளவில் பரவ வாய்ப்புள்ளது என்றும் இதைத் தடுக்கும் வகையில் சளி இருமல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் மருத்துவரின் பரிந்துரை வருபவர்களுக்கு மருந்துக் கடைகளில் மாத்திரைகளை வினியோகிக்கக் கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மகாத்மா காந்தி சாலையில் நடைபெற்று வரும் சண்டே மார்க்கெட் வாரச் சந்தையை தொடர்ந்து காந்தி வீதியிலேயே இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் புதுச்சேரி ஏஐடியுசி பொதுச் செயலாளர் திரு சேது செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீபாவளி பண்டிகையை கருத்தில் கொண்டு காந்தி வீதியிலேயே சமூக இடைவெளியை பின்பற்றி சண்டே மார்க்கெட் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எனத் தெரிவித்துள்ளார் கவிஞர் புதுவை சிவம் பிறந்த தினத்தை ஒட்டி அரசு சார்பில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் நகரப் பகுதியில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தமிழ் அறிஞர்கள் பலரும் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

கொரோனா வைரஸ் தொற்று முடிவிற்கு வாரத நிலையில் தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கட்டாயம் முகக் கவசம் அணிவதையும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதையும் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவதையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுச்சேரியை சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர்

வடகிழக்கு பருவமழை வரும் இருபத்தெட்டாம் தேதி தொடங்குகிறது இது வடதமிழகத்தில் இயல்பைவிட சற்று அதிகமாகவும் தென் தமிழகத்தில் சற்று குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப் பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தலைவர் டாக்டர் பாலச்சந்திரன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மத்திய மேற்கு வங்க கடல் மற்றும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் சாகர் தீவு மற்றும் சுந்தர்பன் காடுகளுக்கு இடையே கரையை கடக்க கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்

மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது மேலும் அயல்நாட்டு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள டிஜி லாக்கரில் இருந்து கல்வி சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்வதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த புதிய முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது

கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் விவசாயிகளின் தீவிர முயற்சி காரணமாக நடப்பு ஆண்டில் உணவுப் பொருள் உற்பத்தி பலமடங்கு அதிகரித்துள்ளது காய்கறி விலை தற்போது அதிகரித்திருப்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மழை நீர்பாசனம் மற்றும் காவிரி நீர் பாசனத்தை மட்டுமே நம்பியுள்ள தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பிரதமர் வேளாண் நீர்ப்பாசனத் திட்டம் மற்றும் நுண்நீர் பாசனத் திட்டம் மிகுந்த பயனை அளித்து வருகிறது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி

தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக்கழகத்தின் இளமறிவியல் பட்டப்படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு தரவரிசைப் பட்டியலை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் நீ குமார் இன்று வெளியிட்டார்

பொதுவாக இந்நாளில் மக்கள் பெருந்திரளாக வந்து தங்களது முன்னோரின் கல்லறைகளை அழகுபடுத்தி அஞ்சலி செலுத்துவது வழக்கமாகும்

அருண் உத்தரவிட்டுள்ளார்